படேலின் புத்தி கூர்மையும் உணர்வும் திறமையான உத்திகளுமே காரணம் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் எப்போதெல்லாம் உலக அமைதி பற்றி பேசப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்தியாவின் பெயரும் பங்களிப்பும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்றன என்றார்

ஷின் சோ அபேயுடன் இன்று சாதாரண முறையில் பேச்சு நடத்துகிறார்

குரானாவின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இன்று இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஒன்றுபட்ட இந்தியாவை மக்கள் இன்று காணமூடிகிறது என்றால் அதற்கு சா்தார் வல்லபாய் படேலின் புத்தி கூர்மையும் உணர்வும் திறமையாள உத்திகளுமே முழுமையாள காரணம் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்நாளில் உலகிலேயே மிக உயரமான ஒற்றுமைக்கான சிலை படேலுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது இந்நாளில் ஏற்பாடு செய்யப்டட்டுள்ள ஒற்றுமைக்கான ஒட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்க வேண்டுமென்று பிரதமர் கேட்டு கொண்டுள்ளார் இந்திய மண்ணில் உலகிலேயே மிக உயர்ந்த சிலையை காணவிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமிதம் செய்யக்கொள்வதாகும் என்று குறிப்பிட்ட திரு மோடி உண்மையான மண்ணின் மைந்தரான சா்தாா் படேலின் புகழ் வானுயர இருக்கும் என்றார் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் இந்தியா விளையாட்டு துறையில் புதிய சாதனைகளை படைத்து வருகிறது என்று அவர் கூறினார் ஊக்கம் வலிமை திறன் ஆற்றல் ஆகியவை விளையாட்டு உலகில் முக்கியமானவை என்றும் இவற்றை ஒரு நாட்டின் இளைஞர்கள் கொண்டிருந்தால் அந்த நாடு பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் மட்டுமின்றி விளையாட்டுகள் துறையிலும் பெரும்புகழை கொண்டு வருவாா்கள் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா்

எந்த விளையாட்டிலும் இந்தியா் ஒருவா் ஆர்வம் கொண்டிருந்தாலும் நிச்சயமாக அவருக்கு ஹாக்கி விளையாட்டிலும் ஆர்வம் இருக்கும் என்று குறிப்பிட்ட மோடி ஹாக்கியில் தங்கமயமான வரவாற்றை இந்தியா பெற்றிருக்கிறது என்றும் மேஜ் தியான்சந்த் போன்ற மகத்தான ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் பலரை இந்தியா உருவாக்கியிருக்கிறது என்றும் கூறினார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை நெருக்கமாக காணும் நல்வாய்ப்பு விளையாட்டு ரசிக்களுக்கு கிடைத்துள்ளது என்றும் எனவே அவர்கள் புவனேஸ்வருக்கு வருகைதந்து இந்திய அணியையும் மற்ற அணிகளையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று மோடி கேட்டுக்கொண்டார் இந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க உலகின் பவ்வேறு நாடுகளிலிருந்து வருகை தரும் அனைத்து அணிகளுக்கும் தமது நல்வாழ்த்துக்களை அவர் தெரிவித்து கொண்டார் சேவையே உச்சமானது என்ற இந்தியாவின் நூற்றாண்டு கால மரபை ஒவ்வொரு துறையிலும் மக்கள் இன்று உணர்கிறார்கள் என்று கூறிய திரு நரேந்திரமோடி புதிய சகாப்தத்தில் புதிய தலைமுறையினர் புத்துணர்ச்சியோடும் புது வலிவோடும் தங்களின் புதிய களவுகளை நனவாக்க முன் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களை சமூக பணிகளில் ஈடுபடுத்தும் நோக்கத்துடனும் இந்தத்துறையில் செயல்பாட்டு வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்கவும் சமூகத்திற்காக நான் என்ற இணைய பக்கம் தொடங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அவர்களின் அர்ப்பனிப்பும் திறனும் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமிதம் கொள்ளச்செய்யும் என்றார் மாற்றம் என்பது தனி நபரிலிருந்து சமூகத்திற்கு என்பதும் அர்ப்பணிப்பு உணர்வு என்பதும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது என்று அவர் குறிப்பிட்டார் நான் அல்ல நாம் என்ற உணா்வு நிச்சயமாக மக்களுக்கு ஈா்ப்பாக இருக்கும் என்று அவா் நம்பிக்கை தெரிவித்தார் எப்போதெல்லாம் உலக அமைதி பற்றி பேசப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்தியாவின் பெயரும் பங்களிப்பும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்றன என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா் முதலாவது உலகப்போரின்போது இந்திய ரானுவ வீரர்கள் தீரமுடன் போரிட்டார்கள் என்றும் அதிகபட்ச தியாகம் செய்தார்கள் என்றும் அவர் கூறினார்

பயங்கரவாதம் பருவநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் அனைவரும் ஒன்றுபட்டு ஒருங்கிணைவதன் மூலம் சமூக நீதிக்கான பொருளாதார வளர்ச்சி என்பதற்கும ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டியது அவசியமென்று பிரதமர் குறிப்பிட்டார் அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று யமனாஷிக்கு சென்றார் ஃபியூஜி மலையை நோக்கி அமைந்துள்ள நட்சத்திர ஹோட்டலில் திரு மோடியை வரவேற்ற அந்நாட்டின் பிரதமர் திரு ஷின்சோ அபே சாதாரண முறையில் அவரை சந்தித்து மதிய விருந்து அளித்தார் பின்னர் திரு மோடியும் திரு அபேயும் யமாநாஷியில் உள்ள பிரபல ரோபோ தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்றிருந்தனர் தற்போது திரு நரேந்திரமோடி திரு ஷின் சோ அபேயுடன் சாதாரண முறையில் பேச்சு நடத்துகிறார் இன்று மாலை கைஜி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் இரு தலைவர்களும் டோக்கியோ திரும்புவார்கள்

வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கத்தார் மற்றும் குவைத் நாடுகளில் நான்குநாள் அரசுமுறைப் பயணம் மேற்கொளகிறார் மேற்காசியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இந்தப் பயணத்தின் முதற்கட்டமாக அவர் இன்று கத்தார் செல்கிறார் அங்கு அவர் அந்நாட்டு துணைப் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை சந்தித்துப் பேசுகிறார் பின்னர் கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானியை சந்தித்து பேசுகிறார்

குவைத் மன்னர் ஷேக் சபா அல் அஹமத் அல் ஜாபீர் அல் சபாவையும் சந்தித்துப் பேககிறார்

பொதுமக்கள் அஞ்சலிக்காக குரானாவின் உடல் அவரது இல்லத்திலிருந்து தில்லியிலுள்ள பிஜேபி அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அவரது இறுதிச்சடங்கு இன்று நடைபெறும் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோா் குரானாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் மறைந்த மதன்வால் குரானா தில்லி பிரதேச முதலமைச்சராகவும் ராஜஸ்தான் ஆளுநராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்தபோது பொது வாழ்க்கையில் தீவிர பங்களிப்பை செய்திருப்பதாகவும் குறிப்பாக தேசத் தலைநகரின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபட்டுள்ளார் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தில்லியின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் குரானாவின் தீவிர பங்களிப்பு எப்போதும் நினைவுகூரப்படும் என்று திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தில்லி பிரதேச முன்னாள் முதலமைச்சரான திரு குரானா தில்லியின் வளர்ச்சிக்கு குறிப்பாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உறுதிசெய்ய ஓய்வின்றி உழைத்தவா் என்று குறிப்பிட்டுள்ளாா் தில்லி அரசிலும் மத்திய அரசிலும் இடம்பெற்றபோது மக்களுடன் நெருக்கமான நிர்வாகியாக விளங்கியவர் திரு குரானா என்றும் பிரதமர் கூறியுள்ளார் தில்லியில் பிஜேபியை வலுப்படுத்த அவா் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்காக எப்போதும் நினைவுகூரப்படுவார் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்ச்கள் திரு ராஜ்நாத் சிங் திருமதி ஸ்மிருதி இரானி டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன்பிஜேபி தேசியத் தலைவர் திரு அமித் ஷா ஆகியோரும் குரானா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் மண்வளம் என்பது விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் எல்லா நிலத்திலும் எதையும் விளைவித்துவிட முடியாது மண்வளம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்தகொண்டால் அதற்கேற்ப பயிர்களை சாகுபடி செய்து விவசாயிகள் கூடுதலாக பயன்பெற முடியும் இதற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டம்தான் மண்வள அட்டைத் திட்டம் இந்த திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது